மருத்துவ சிகிச்சையகங்கள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நரேந்திரமோதி தலைமையில் நடைபெறுகிறது

இந்திய ஆசியான் நாடுகளின் அரசியல் நட்புறவு கடல் சார் ஒத்துழைப்பு வணிக வர்த்தக நடைமுறைகள் கல்வி திறன்மேம்பாடு பிரிவுகளின் முன்னேற்றங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது ஆசியான் இந்திய முன்னெடுத்துச்சென்று வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதில் ஆராயப்படுகிறது

இம்மாநாடு இந்திய ஆசியான் நாடுகளுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதோடு இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கைக்கு மேலும் உத்வேகம் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது

பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அரசு ஆலோசித்து விரைவில் முடிவை அறிவிக்கும் என்றார் அஇஅதிமுக அரசு ஆட்சியில் உயர்கல்வி படிப்போரின் சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று கடல் அரிப்பை தடுக்க சுவர் மற்றும் தூண்டில் வலைகள் கட்டப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

விருது வெங்கையா நாயுடு நாட்டின் உயிர் நாடியும் ஜீவ ஆதாரமுமான நீரை பாதுகாத்து பராமரித்து அதன் நீடித்த நிலைத்தன்மைக்கு செயலாற்றுவது நமது கடமை என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு

தென் இந்தியாவின் ஆறுகளை செரிவூட்டிய சிறந்த மாவட்டங்களாக வேலூர் கரூர் மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன நீர் நிலைகளை பாதுகாப்பதில் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் நீர் மேலாண்மையை சிறப்பாக கையாண்ட உள்ளாட்சி அமைப்பிற்கான விருது மதுரை மாநகராட்சிக்கும் வழங்கப்பட்டது

வி

உதகை உதகையில் கடும் பனிப்பொழிவு நிலவிவருகிறது